வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர்

நரேந்திர மோடி கூறியுள்ளார் வங்கித் துறையின் வளர்ச்சிக்கான செயல்திட்டங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நடத்துகிறார் மத்திய அரசு பல்வேறு மாற்றங்கள் அடங்கிய புதிய கல்விக் கொள்கையை இன்று வெளியிட்டுள்ளது

மேற்கு அரபிக் கடல் பகுதியில் இருந்து இந்திய கடற்படையின் ஜஎன்எஸ் கொல்கத்தா போர்க்கப்பல் ரஃபேல் ரக போர் விமானங்களுடன் ரேடியோ தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு விமானங்களை வரவேற்றது ரஃபேல் ரக போர் விமானங்கள் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்திருப்பது நாட்டிற்கு மேலும் ஒரு பெருமை என்று பிரதமர் திரு

நாட்டின் பாதுகாப்பே ஒரு வேள்வி தான் என்றும் நாட்டைப் பாதுகாக்க சபதம் ஏற்பது போலப் புனிதமானது வேறு எதுவும் இல்லை என்றும் டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார் நீண்டகாலமாக நிலுவையில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரு நாட்டு அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கியதன் காரணமாகவே பிரான்சிடம் இருந்து ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்க முடிந்திருப்பதாகவும் இது நாட்டின் ராணுவ வரலாற்றில் புதிய சகாப்தம் ஒன்றை குறிக்க கூடியது என்றும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பல்வேறு விதங்களில் பயன் படுத்த தக்க இந்த விமானங்கள் இந்திய விமானப் படையின் திறன்களில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வரும் என்றும் டுவிட்டரில் அவர் தெரிவித்துள்ளார் பல்வேறு அதி நவீன வசதிகள் அடங்கிய ரஃபேல் ரக போர் விமானங்களின் சிறப்புகள் குறித்து எமது செய்தியாளர் சிதம்பரநாதன்

உள்கட்டமைப்பு வேளாண்மை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான கடன் வசதிகள் குறித்தும் தொழில்நுட்பம் மூலம் மக்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்படும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கியப் பங்களிக்கும் வங்கித்துறையின் வளர்ச்சி பற்றிய இக் கலந்துரையாடலில் மூத்த அரசு அதிகாரிகளும் பங்கேற்கிறார்கள் கல்விக் கொள்கை மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை இன்று வெளியிட்டுள்ளது மத்திய அமைச்சரவையால் கல்விக் கொள்கை அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று மாலை புதுடெல்லியில் மத்திய தகவல் ஒளிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோர் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இது பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டன

பிரகாஷ் ஜவ்டேக்கர் தெரிவித்தார்

மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கல்வி அமைச்சகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

பாடதிட்டத்துடன் தொழில்கல்வி ஒருங்கிணைக்கப்படும் என்றும் மாணவர்களிடையே அறிவியல் உணர்வு மற்றும் கணித ரீதியிலான சிந்தனைகள் வளர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ படிப்பு மற்றும் சட்டப் படிப்பு நீங்கலாக இதர எல்லா மேல் படிப்புகளுக்கும் ஒரே ஒழுங்குமுறை அமைப்பு உருவாக்கப்படும் என்றும் புதிய கல்விக் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் புதுச்சேரிக்கு வெளியே தமிழகத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார்

குபேர் புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் அமர எதுவார் குபேரின் பிறந்த நாளான இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு

வி சுப்ரமணியன் உள்ளிட்டோர் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரெஞ்ச் இந்திய விடுதலைக்கால மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு சிவராஜ் உள்ளிட்டவர்களும் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எதுவார் குபேரின் திருவுருவப் படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

சலீம் கோரியுள்ளார் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மேல் முறையீடு செய்யக் கூடாது என்றும் அவ்வாறு செய்தால் தங்களை கேட்காமல் முடிவெடுக்க கூடாது என்று புதுச்சேரி அரசு கேவியட் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்